ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார்

ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

ஷாஜகான் இன்று பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தினார்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

மத்திய மாநில அரசுகளின் பொதுப் பட்டியலில் உள்ள கல்வித் துறையில் உத்தராகண்ட் அரசு மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதை குடியரகத் தலைவர் பாராட்டினார் உத்தராகண்ட் முதலமைச்சர் திருவேந்திரசிங் ராவத் அம்மாநில உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு தன்சிங் ராவத் மற்றும் சுவாமி ராம்தேவ் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவகல்லூரியின் முதலாவது பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் நானை உரையாற்றுகிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை புலந்த்ஷகர் கோட்டா கோர்பா சர்க்கார் மற்றும் மகம்கார் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த பிஜேபி தொண்டர்களுடன் காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார்

ஏற்கப்பட்ட மற்றும் நிராகரிக்கப்பட்ட மனுக்களின் எண்ணிக்கை பற்றிய விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன

டிஜிட்டல் இண்டியா திட்டம் மூலம் சாதாரண மக்களின் அதிகாரப் பங்கேற்பை உறுதிப்படுத்த அரசு விரும்புவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் இன்று புதுடில்லியில் அனைவரையும் உள்ளடக்கிய நிதிக் கட்டமைப்பு பற்றிய உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் இந்தியாவின் டி

ரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மேம்படுத்த அரசு முயன்று வருவதாகத் தெரிவித்தார்

ஆதார் இட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர் இத்திட்டத்தின் கீழ் சேகரிக்கப்படும் விரல்ரேகைப் பதிவுகள் சங்கேதக் குறியீடுகளாக மாற்றப்பட்டு மிகவும் பாதுகாப்பான முறையில் பராமரிக்கப்படுவதாகவும் இதை மீறி ஆதார் தரவுகளை தவறாக எவரும் பயன்படுத்த முடியாது என்றும் கூறினார் செயற்கை நுண்ணறிவுத் துறையில் உலகின் முக்கிய டேட்டா பகுப்பாய்வு கேந்திரமாக இந்தியா மாற வேண்டும் என திரு ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்தினார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் மனிதநேய அணுகுமுறை அவசியம் என்றும் அவர் கூறினார் மக்கள் நேர்மையான முறையில் வர்த்தகம் புரிந்து நேர்மையான முறையில் வரி செலுத்துவதற்கு ஏற்ற தழ்நிலை ஒன்றை உருவாக்குவதும் வரிப் பணத்தை ஏழைகளின் நலனுக்குப் பயன்படுத்துவதுமே அரசின் கொள்கை என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் புதுச்சேரி ஆந்திரமகா சபை சார்பில் நடைபெற்ற விஜயதசமி விழாவில் ஜிப்மர் இயக்குதர் டாக்டர் எஸ் விவேகானந்தம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டார்

ஜிப்மரில் மருத்துவ நடைமுறையில் எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் என்ற தலைப்பில் தொடர் மருத்துவ பயிலரங்கு இன்று நடைபெற்றது இரைப்பை மற்றும் குடல்நோய்களைக் கண்டுபிடிப்பதற்கான இயுஎஸ் என்னும் இம்முக்கிய தொழில்நுட்பம் தற்போது பித்தக்குழாய் அறுவை சிகிச்சை போன்ற வேறு பல தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படுவது குறித்தும் இதன் பிரகாசமான எதிர்காலம் குறித்தும் பயிலரங்கில் பங்கேற்ற மருத்துவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது ஜிப்மர் கல்வி மையத்தில் நடைபெற்ற இக்கருத்தரங்கை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் எஸ் விவேகானந்தம் தொடக்கி வைத்தார்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று நகர்ப்புற கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளை நேரடியாக வாரஇறுதி ஆய்வு செய்தார் கடந்த காலங்களில் கழிவுநீர் வாய்க்கால்கள் சரியாக தூர் வாரப்படாததே மழைக் காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டதற்கு காரணம் என்று அவர் கூறினார் பொதுப் பணித்துறையின் எம்டிஎஸ் ஊழியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சேவைகள் போன்ற இதரப் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்ததைத் தொடர்ந்து இவர்களை உடனடியாக திரும்ப அழைத்து மழைக்காலம் முடியும் வரை களப்பணியில் ஈடுபடுத்த அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் மழைக்காலத்தில் பொதுப்பணித் துறை ஊழியர்களை ஷிப்ட் முறையில் பயன்படுத்திக் கொள்ளவும் அவர் அறிவுறுத்தினார்

புதுவையில் வடகிழக்கு பருவமழை நிலவரங்களை எதிர்கொள்வது குறித்து வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தினார் வருவாய் காவல் சுகாதாரம் மின்சாரம் உள்ளாட்சி போக்குவரத்து குடிமைப்பொருள் வழங்கல் தியணைப்பு போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவரவர் துறைகளின் தயார்நிலை குறித்து எடுத்துக் கூறினர் பருவமழை நிலவரங்களை சமாளிப்பதற்கான பல்வேறு துறைகளின் தேவைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் திரு ஷாஜகான் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் வட தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று அவர் கூறினார் வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக அந்தமான் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வுநிலை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார்

புதுவையில் தென்பெண்ணையாற்றில் இருந்து சட்டவிரோமாக மணல் எடுத்த குற்றச்சாட்டின் பேரில் சோரியாங்குப்பம் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர்

போலீசார் விரட்டிச் சென்ற போதிலும் ஒருவரை மட்டுமே பிடிக்க முடிந்தது

விசாரணைகளுக்குப் பின்னர் குழந்தைகள் நலக் குழுவினர் கொடுத்த அறிக்கையின் பேரில் மங்கலம் போலீசார் சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்தனர்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

டிஜிட்டல் இண்டியா திட்டம் மூலம் சாதாரண மக்களின் அதிகாரப் பங்கேற்பை உறுதிப்படுத்த அரசு விரும்புவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று நகர்ப்புற கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளை நேரடியாக வாரஇறுதி ஆய்வு செய்தார் புதுவையில் பருவமழை நிலவரங்களை எதிர்கொள்வது குறித்து வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தினார்